இனி விரிவான செய்திகள் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தின்கீழ் பெறப்பட்டு நிலுவையில் உள்ள மனுக்கள் மீது இவ்வார இறுதிக்குள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர திரு எடப்பாடி பழனிசாமி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த திட்டம் தொடர்பாக இன்று சென்னையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார்

முன்னதாக செங்கல்பட்டு அரசு மருத்துவக்கல்லூரி வளாகத்தில் சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் மைய கட்டிடம் அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கிவைத்தார்

இதற்கிடையே இந்த வசதி தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக மதுரை அரசு மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மதுரை எயிம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாகவும் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்தார் வெங்காயத்தின் விலையை குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து பிரதமரிடம் ஆலோசனை நடத்தியதாக கூறினார் பிஜேபி யுடன் தமாகா இணையவுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் வெறும் வதந்தி என்றும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார் தமிழகத்திற்கு போதிய யூரியா உரத்தை பெற மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா பகுதிகள் உட்பட மாநிலம் முழுவதும் யூரியா உரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பொட்டாசியம் உள்ளிட்ட இதர உரங்களும் போதிய அளவில் கையிருப்பில் வைக்கப்பட்டிருப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் அஇஅதிமுக நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது அவைத்தலைவர் திரு மதுசூதனன் தலைமயில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

இத்தொடர்பாள மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு சேஷசாயி ஆகியோரை கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

இது வடமேற்காக நகர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் நாளை மறுநாள் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மாவட்டச் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் கோமுகி அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் திருவள்ளுர் மாவட்டத்தில் பதிவு பெறாத குழந்தைகள் இல்லங்கள் செயல்படுகிறதா என்பது குறித்து கண்காணிக்குமாறு வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார்

கொடைக்கானல் ஏரியில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த படகு குழாம்களுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று சீல் வைக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் வீட்டுவசதித் திட்டத்தின்கீழ் பணம் கூடுதல் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்காக தனியார் பங்களிப்புடன் தங்க திட்டம் மனது அறிமுகப்படுத்தப்படவுள்ளது விமான நிலையங்கள் ஆணையத்தின் தென் மண்டலத்தில் முதலாவது பெண் தீயணைப்புப் பணியாளராக திருமதி ரம்யா ஸ்ரீகண்டன் சென்னை விமான நிலையத்தில் பணியில் சேர்ந்துள்ளார்

சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கஷ்யப் மற்றும் சாய் பிரனீத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

இந்தியா வியட்நாம் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி ட்டிராவில் முடிவடைந்தது இன்று ஹனாயில் நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது